ராஜஸ்தான் மாநிலம் ஜுன்ஜுனுவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்து கொண்டு பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் என்ற திட்டத்தின் விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கிறார் மத்திய அமைச்சரவையிலிருந்து விலக தெலுங்கு தேசும் கட்சி முடிவு செய்துள்ளது

மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்த்துக்கு நிகரான நிதி உதவி வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதி அளித்துள்ளது நாகாலாந்து மாநில முதலமைச்சராக திரு நெய்பியூ ரியோ இன்று பதவியேற்கிறார் கொழும்பில் நடைபெறும் முத்தரப்பு டுவன்டி டுவன்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது

இன்றைய தினம் ராஜஸ்தான் மாநிலம் ஜுன்ஜனுவில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்து கொண்டு பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் என்ற திடடத்தின் விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கிறார்

இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கௌவே பயனடைந்த தாய்மார்கள் மற்றும் பெண் குழந்தைகளிடம் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியின்போது பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்துரையாடவுள்ளார் தேசிய ஊட்டசத்து இயக்கத்தையும் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கவுள்ளார் ஊட்டச்சத்து குறைபாடு குறைந்த எடையுடன் குழந்தை பிறத்தல் குழந்தைகள் மற்றும் மகளிருக்கு ஏற்படும் ரத்த சோகை போன்றவற்றை கட்டுப்படுத்த இந்த திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது இந்த நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார்

பெண் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்திய பத்து மாவட்ட ஆட்சியர்களையும் பிரதமர் கவுரவிக்கவுள்ளார்

மகளிர் மேம்பாட்டுக்காக சிறப்பாக பணியாற்றிய பெண்கள் மற்றும் அமைப்புகளுக்கு புதுதில்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விருதுகளை வழங்கி கவுரவக்க உள்ளார் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக சிறப்பாக சேவையாற்றியவர்களை பாராட்டும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் தினத்தன்று இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதனிடையே குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மகளிர் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பல்வேறு துறைகளில் மகளிரின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் திளம் இது என்று கூழியுள்ளார் சவால்களுக்கு இடையே துணிவுடன் செயல்பட்டு பெண்கள் அளைத்து துறைகளிலும் வெற்றி பெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் குடியரகத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சமூகம் பொருளாதாரம் மற்றும் அரசியலில் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்படவேண்டும் எனவும் அப்போதுதான் வேகமான வளர்ச்சியை எட்ட முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பெண்களின் வலிமையை மகளிர் தினத்தில் மட்டும் கொண்டாடாமல் ஒவ்வொரு நாளுமே அதைப் போற்ற வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராணி கூறியுள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில் தேசத்தை வழிநடத்தி செல்லும் ஆற்றல் மகளிருக்கு உண்டு என்றும் அவர்களால் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் தெரிவித்தார் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள் தொடர்பாக ஆண்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு அவற்றுக்கு தீர்வு காண உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் திருமதி ஸ்மிருதி இராணியின் முழுமையான பேட்டி அகில இந்திய வானொலியில் இன்று காலை மணி பதினொன்று முப்பதுக்கு ஒலிபரப்பாகிறது தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசின் அமைச்சரவையிலிருந்து தெலுங்கு தேசம் கட்சி விலக முடிவு செய்துள்ளது அக்கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் திரு அசோக் கஜபதி ராஜு மற்றும் திரு ஒய் எஸ் சவுத்ரி ஆகிய இருவரையும் இன்று பதவி விலகுமாறு கட்சியின் தலைவரும் ஆந்திரப்பிரதேச முதலமைச்சருமான திரு சந்திரபாபு நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தின் நலன்கள் புறக்கணிக்கப்படுவதால் வேறு வழியின்றி இந்த முடிவை எடுத்திருப்பதாகக் கூறினார் அமைச்சரவையிலிருந்து விலகினாலும் மத்திய அரசுக்கு தெலுங்கு தேசம் கட்சியின் ஆதரவு தொடரும் என்று அவர் தெரிவித்தார் அமைச்சர்கள் பதவி விலகுவது முதல் கட்டம்தான் என்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் முனனதாக புதுதில்லியில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி சிறப்பு அந்தஸ்த்துக்கு நிகரான சலுகைகளையும் நிதி உதவியையும் ஆந்திரப் பிரதேசத்திற்கு வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது என்றார் தெலங்கானா மாநிலம் பிரிக்கப்பட்டப் பின்னர் ஆந்திரப் பிரதேசும் நிதி சிக்கலில் உள்ளதை மத்திய அரசு உணர்ந்துள்ளதாகவும் மாநிலம் பிரிக்கப்பட்ட போது வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார்

நாகலாந்தின் புதிய முதலமைச்சராக தேசிய ஜனநாயக முற்போக்கு கட்சியிள் தலைவர் திரு நெய்பியூ ரியோ இன்று பதவியேற்கிறார் கோஹிமாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு பி பி ஆச்சார்யா பதவிப்பிரமாணமும் ரகசியகாப்பு பிரமாணமும் செய்து வைக்கவுள்ளார் நாகாலாந்தில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கட்சியும் பிஜேபியும் இணைந்து மக்கள ஜனநாயக கூட்டணி என்ற பெயரில் ஆட்சி அமைக்கின்றன இன்று நடைபெறும் பதவியேற்பு விழாவில் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பிஜேபியின் தேசிய தலைவர் திரு அமித் ஷா கட்சியின் பொதுச்செயலாளர் திரு ராம் மாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர்

தொலைத்தொடர்பு துறையில் முதலீடுகளை அதிகரிக்க இரண்டு முக்கிய அம்சங்களை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இரண்டு சதவீதம் அகவிலைப்படி உயர்வு வழங்கவும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது

பொழுதபோக்கு தொழில்துறை வேகமாக வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார் ஊடக மற்றும் பொழுது போக்கு சேவைகள் சந்தை தொடர்பான மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர் இந்தத் துறையில் அதிக வேலைவாய்ப்புகள் இருப்பதாகக் குறிப்பிட்டார் தொழில்நுட்பத்தின் மூலம் பொழுதுபோக்கு துறையை மேலும் மேம்படுத்த தமது அமைச்சகம் ஆதரவு அளித்து வருவதாக அவர் கூறினார்

கடந்த நான்காம் தேதி வங்கி சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது அவருக்கு எதிராக பதிவு செய்யப்படும் இரண்டாவது வழக்கு எனவும் சிபிஐ தெரிவித்துள்ளது இதனிடையே தங்களது நோட்டிகக்கு உரிய முறையில் பதில் அளிக்காவிட்டால் வைர வியாபாரி நிரவ் மோடியையும் அவரது உறவினர் மெகுல் சோக்ஸியையும் நகை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சிலிலிருந்து நீக்க அந்த அமைப்பு முடிவு செய்துள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கி முறைகேடு தொடர்பாக ஏற்கெனவே அந்த அமைப்பு இருவருக்கும் இரண்டு முறை நோட்டிஸ் அனுப்பியும் இதுவரை அவர்கள் பதில் அளிக்கவில்லை சிறைக் கைதிகளை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளலாம் என்ற இந்தியாவின் யோசனைக்கு பாகிஸ்தான் சம்மதம் தெரிவித்துள்ளது

வடந்த அக்டோபர் மாதம் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி குஷ்மா ஸ்வராஜ் பாகிஸ்தான் துதருக்கு கோரிக்கை விடுத்திருந்தார் இதை பாகிஸ்தான் ஏற்றுக் கொண்டுள்ளது வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பாகிஸ்தானில் தண்டனை அனுபவித்து வரும் மனநலம் பாதிக்கப்பட்ட இந்திய கைதிகளுக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ள மருத்துவ குழு ஒன்று விரைவில் அந்நாட்டுக்கு செல்லவுள்ளதாக தெரிவித்தார்

இது முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிக அளவிலான வர்த்தகம் ஆகும்

முத்தரப்பு டுவன்டி டுவன்டி கிரிக்கெட் போட்டியில் கொழும்பில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியாவும் பங்களாதேசும் மோதுகின்றன இந்திய நேரப்படி இந்த போட்டி இன்று இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது

இந்தத் தொடரில் முதல் முறையாக நேற்று இரவு நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது